மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குடியுரிமை சட்டத் திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்தார்

பரிந்துரைக்கு அனுப்பப் படுகிறது

இன்று கொண்டாடப்படுகிறது

அமித்ஷா குடியுரிமை திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்தார் இம்மசோதா மீது பேசியஅவர் இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்கள் நேற்றும் இன்றும் என்றும் இந்திய குடியுரிமை பெற்றவர்களே என்று எடுத்துரைத்தார் இம்மசோதா இஸ்லாமியர்களுக்கு எதிரானது அல்ல என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தானிலுள்ள சிறுபான்மையின மக்களுக்கு அங்கு சமவாய்ப்புகள் அளிக்கப்படாத நிலையில் அவர்களின் இந்திய குடியுரிமைக்கு இம்மசோதா வழிகோலும் என்றார் வாக்கு வங்கி அரசியலுக்காக இம்மசோதா கொண்டுவரப்படுகிறது என்ற குற்றச்சாட்டை மறுத்த திரு அமித்ஷா பிற நாடுகளிலிருந்து இந்தியாவிந்கு குடியேறியுள்ள இஸ்லாமியர்களுக்கு இம்மசோதாவின் கீழ் குடியுரிமை வழங்கப்படாது என்றும் எடுத்துரைத்தார் இதனிடையே இந்த மசோதாவை மாநிலங்களவையின் தேர்வுக் குழுவிற்கு அனுப்ப வேண்டும் என்று எதிர்கட்சி உறுப்பினர்கள் தீர்மானம் கொண்டுவந்தனர் இந்நிலையில் குடியுரிமை திருத்த மசோதாவும் எதிர்கட்சிகளின் தீர்மானமும் விவாதத்திற்குப் பின் வாக்கெடுப்பிற்கு விடப்பட உள்ளன

புதுதில்லியில் பி ஜே பி நாடாளுமன்ற குழு கூட்டத்திற்கு பின்னர் இன்று செய்தியாளரிடம் இதை தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு

இந்தியாவில் வசிக்கும் இஸ்லாமியர்களின் நிலையில்லா வாழ்வியல் முறைகளும் இம்மசோதாவால் முடிவுக்கு வந்து நிலையான குடியுரிமை உள்ளிட்ட வசதிகளை அவர்கள் பெறுவார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார்

இம்மசோதாவிற்கு வடகிழக்கு மாநிலங்களில் பலத்த எதிர்ப்பு காணப்படும் நிலையில் டிவிட்டர் மூலம் இதனைத் தெரிவித்துள்ள திரு

வடகிழக்கு மக்களின் வாழ்க்கைமுறை அவர்களது எண்ணங்களுக்கு எதிரான குற்றவியல் தாக்குதல்தான் இம்மசோதா என்றும் அவர் குறிப்பிட்டார்

குடிமக்களின் தனிநபர் சுதந்திரத்திற்கு எதிரானது இம்மசோதா என்று கூறி எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டதால் இந்நடவடிக்கை இம்மசோதாவை அவையில் தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே இது கூட்டுத் தேர்வுக் குழுவின் பரிந்துரைக்கு அனுப்ப அரசு தீர்மானம் கொண்டுவரும் என்று மத்திய அமைச்சர் திரு

பட்ஜெட் கூட்டத் தொடருக்கு முன்னதாகவே இது தொடர்பான அறிக்கையை இக்குழு சமர்ப்பிக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மக்களவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது இதைத் தெரிவித்த அவர் இதன்மூலம் ஏற்றுமதிக்கு பெரும் வாய்ப்பு இருப்பதாகக் குறிப்பிட்டார் ஏவுதளங்கள் இலக்கு குறி அளவீடுகள் போன்றவை தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவதாக எடுத்துரைத்த அவர் பாதுகாப்பு ஏற்றுமதி கொள்கை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப் பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் முன்னதாக துணைக் கேள்விகளுக்கு பதிலளித்த பாதுகாப்பு இணையமைச்சர் திரு

இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள டிவிட்டர் செய்தியில் தேசப்பக்தி சமூகத் சீர்திருத்தம் கவிப்புலமை அஞ்சாநெஞ்சம் சுதந்திர வேட்கைக்கு எடுத்துக்காட்டாக மகாகவி சுப்ரமணிய பாரதி திகழ்ந்தார் என்று புகழாரம் சூட்டியுள்ளார் பாரதியாரின் படைப்புகளும் பணிகளும் இன்றும் நமக்கு உத்வேகம் அளித்து வருவதாக அவர் பாராட்டு தெரிவித்தார் பாரதியாரின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பாரதியார் மணிமண்டபத்தில் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் பாரதியார் விருதுகளை இன்று வழங்குகிறார்

ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் முன்னதாக தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் உள்ள அன்னாரது இல்லத்தில் அவரின் திருவுருவச்சிலைக்கு கோவில்பட்டி கோட்டாட்சியர் திருமதி விஜயா உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் நெல்லை சந்திப்பில் உள்ள அன்னாரது சிலைக்கு பல்வேறு அமைப்புகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினா்

ஜே பி

தேர்தலையொட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன துணை இராணுவப் படையினரும் காவல்துறையினரும் வாக்குச் சாவடிகளில் தீவிர கண்காணிப்பை மேற்கொண்டுள்ளனர்

கரூரில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி தேர்தல் ஆலோனைக் கூட்டத்தில் பேசிய அவர் தேர்தல் விதிமுறைகள் அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டும் என உத்தரவிட்டார்

ரத்னா இன்று ஆய்வு செய்தார் வாக்கு எண்ணும் மையமான அரசுக் கலைக் கல்லூரியில் வாக்குப் பெட்டிகளை பாதுகாப்பாக வைப்பதற்கான அறையையும் வாக்குச் சீட்டு எண்ணும் அறையையம் அவர் பார்வையிட்டார்

தளவாடங்கள் காவல்துறையினின் வாகனங்களையும் அவர் பார்வையிட்டார்

இந்திய வீராங்கணை பி